நரேந்திர மோடி இன்று நேரடியாக ஆலோசனை நடத்தினார் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ஜம்மு கஷ்மீர் எல்லைக் கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்று பிற்பகல் மீண்டும் அத்தமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் வங்கக் கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை புயலாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பல்வேறு நிலைகளில் தடுப்பு மருந்து தயாரிப்பது குறித்தும் பிரதமர் விஞ்ஞானிகளிடம் கேட்டறிந்தார் தடுப்பு மருந்து தொடர்பான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் மருந்துக் கட்டுப்பாடு விதிமுறைகள் குறித்தும் விரிவாக ஆவோசனை நடத்தி அரகக்கு உதவுமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் தடுப்பு மருந்துகள் குறித்து பொது மக்கள் சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் எளிய மொழி நடையில் விழிப்புணர்வு வாசகங்களை தெரிவிக்க வேண்டுமென்று அவர் கூறினார் நாட்டின் அனைத்துப் பகுதிகளுக்கும் தடுப்பு மருந்தை விரைவாக கொண்டுச் செல்வதற்கு போக்குவரத்து உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் பிரதமர் தடுப்பு மருந்து ஆய்வுக் குழுக்களுடன் விவாதித்தார் பல்வேறு கட்டங்களில் மனிதர்களுக்கு இந்த தடுப்பூசி மருந்துகள் போடப்பட்டு ஆய்வு செய்யப்பட்ட விவரங்களை ஒருமாதத்திற்குள் தயாரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார்

விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கும் பாரம்பரிய விதைகளை பாதுகாப்பதற்கும் விவசாயப் பொருட்களை சந்தைப்படுத்துதல் மற்றும் காப்பீடு வழங்குவது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் வருவதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நாட்டில் ஏழை மக்கள் பயன்பெறும் அளவிற்கு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமது தொகுதியான வாரணாசியில் நடைபெறும் பண்டிகை விழா கொண்டாடங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொண்டுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகளின் தலைவர்கள் கூட்டம் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தலைமையில் இன்று நடைபெற்றது

உறுப்பு நாடுகளின் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாள கோரிக்கைகளுக்கு தீர்வு காணவும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் ஆண்டுதோறும் இம்மாநாடு நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது

நோய்த் தொற்று அண்டாமல் இருக்க சுகாதார வழிகாட்டுதல்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் சமூக இடைவெளியைப் பராமரிப்பது மிக மிக அவசியம் என்றும் அவர் மக்களிடம் எடுத்துக் கூறினார் முகக்கவசமும்

இந்தியாவை பொறுத்தவரை வழிகாட்டு நெறிமுறைகளை கடைப்பிடித்த காரணத்தால் அதிகம் பேர் குண்மடைந்ததாகவும் அவர் கூறினார்

தினமும் பல லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு நோய்த் தொற்றுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதில் அரசு மிகுந்த உறுதிப்பாட்டுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்

இதன்படி அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் இளநிலை இறுதி ஆண்டு வகுப்புகள் டிசம்பர் ஏழாம் தேதி தொடங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது மருத்துவம் சார்ந்த கல்லூரிகளில் இளநிலை மற்றும் முதுநிலை வகுப்புகளும் டிசும்பர் ஏழு முதல் செயல்படும் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்பில் சேரும் புதிய மாணவர்களுக்கான வகுப்புகள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் செயல்பட தொடங்கும் என்று மாநில அரசு கூறியுள்ளது

உள்அரங்குகளில் ஐம்பது சதவீத இருக்கைகளுடன் அதிகபட்சுமாக இருநூறு பேர் வரை நாளை முதல் அனுமதிக்கப்படுகிறது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களுக்கு இந்த தளர்வுகள் பொருந்தாது

ஜம்மு மற்றும் கஷ்மீர் யூனியன் பிரதேச எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ரானுவத்தினர் இன்று மீண்டும் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் பூள்ச் மாவட்டத்தில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் அமைந்துள்ள ஷாப்பூர் வனப்பகுதியில் இன்று பிற்பகல் மூன்று பத்து மணியளவில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி நுழைந்து சிறியவகை துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் கொண்டு தாக்குதல் நடத்த முற்பட்டதாக இந்திய ரானுவத்தின் பாதுகாப்பு செய்தித் தொடர்பாளர் கர்னல் தேவீந்தர் ஆனந்த் தெரிவித்தார் இந்திய பாதுகாப்புப் படைகள் விழிப்புடன் இருந்து பாகிஸ்தானிய படைகளின் ஊடுருவலை வெற்றிகரமாக தடுத்ததுடன் தக்க பதிவடி கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சம்பவத்தின் போது பொருட் சேதமோ உயிர்ச்சேதமோ குறித்து இதுவரை எந்தத் தகவலும் இல்லையென்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நோய் தொற்று காரணமாக இன்று ஒன்பது பேர் உயிரிழந்தனர் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை புயலாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக ராமநாதபுரத்தில் உள்ள ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்குச் செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கவில்லை